குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவால் இஸ்லாமியர்கள் அச்சப்படத் தேவையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

பொங்கல் பரிசு வழங்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர்

காமராஜ் தெரிவித்திருக்கிறார்

குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியது மக்களவையில் ஏற்களவே நிறைவேறிய இம்மசோதா நேற்று மாநிலங்களவையில் நீண்ட விவாதத்திற்குப் பின்னர் நிறைவேறியது

பிரகலாத் ஜோஷி கூறினார் தேசிய ஐனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஐனதா தளம் சிரோன்மணி அகாலிதளம் மற்றும் அஇஅதிமுக மசோதாவை ஆதரித்து வாக்களித்தன அரசுக்கு ஆதரவாக பிஜு ஐனதா தளம் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் சில சுயேட்சை உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்மையில் விலகிய சிவசேனா வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அவையிலிருந்து வெளியேறியது முன்னதாக மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக கூறினார் இந்த மசோதா குறித்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அச்சுப்படத் தேவையில்லை என்றும் இதனால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெளிவுபடுத்தினார் நமது அண்டை நாடுகளில் மதரீதியாக சிறுபான்மை மக்கள் துன்பறுத்தப்பட்டதால் இந்த மசோதாவை அரசு கொண்டு வந்தது என்றும் அவர் கூறினார் வாக்கெடுப்புக்கு முன்பு இந்த மசோதாவை அவையின் தெரிவுக் குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எதிர்கட்சிகளின் கோரிக்கையையும் மாநிலங்களவை நிராகரித்தது நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியிருப்பது இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நாள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்த மசோதாவை ஆதரித்து மாநிலங்களவையில் வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ட்விட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக இன்னல்களை சந்தித்த மக்களின் துன்பத்தை தணிக்கும் வகையில் இந்த மசோதா அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியிருப்பது இந்திய அரசியல் சாசன வரலாற்றில் கறுப்பு நாள் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த மசோதா மக்களை மதரீதியாக பிளவுபடுத்தும் நோக்கத்தைக் கொண்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த மசோதாவை எதிர்த்து இறுதிவரை காங்கிரஸ் போராடியதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அஇஅதிமுக ஆதரவு தெரிவிப்பதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அஇஅதிமுகவின் இந்த நிலைப்பாடு பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளுக்கு முரண்பாடானது என்று சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் திருமுக ஸ்டாலின் கூறினார் இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகத்திற்கு வந்துள்ள தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருப்பது சரியல்ல என்றும் அவர் கூறினார்

இந்நிலையில் தமிழகத்தில் மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடஒதுக்கீட்டினை மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேலூர் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிகள் ஷெட்பூல்டு வகுப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது திருச்சி திருநெல்வேலி நாகர்கோவில் திண்டுக்கல் மதுரை கோவை ஈரோடு ஆகிய ஏழு மாநகராட்சி மேயர் பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது மாநகராட்சிகள் தவிர மீதமுள்ள சென்னை தஞ்சாவூர் சேலம் உள்ளிட்ட ஆறு மாநகராட்சிகளின் மேயர் பதவிகள் பொதுப்பிரிவினரில் இருபாலரும் போட்டியிடும் வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்பதாக துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

எற்கனவே உக்கநிதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுவதற்கு உத்தரவிட்டிருந்தார்கள்

நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி வாக்குச் சாவடிகளில் பணியாற்றவுள்ள அலுவலர்களை கனிணி மூலம் சுழற்சி முறையில் தேர்வு செய்யும் பணி நேற்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது

பொங்கல் பரிசு விநியோகம் எப்போது என்பது குறித்து அரசு உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியிருக்கிறார் மன்னார்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பரிசு திட்டம் உள்ளாட்சித் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டம் அல்ல என்றும் கடந்த ஆண்டு கூட இக்கிட்டம் செயல்படுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார் நெல் கொள்முதல் செய்வதில் எந்தப் பிரச்சினையும் இல்லை என்றும் விளைச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு தொடங்கி கொள்முதல் பணியை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் எகிப்திலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டதால் மக்களுக்கு குறைந்த விலையில் வெங்காயம் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாகவும் வரும் நாட்களில் இதன் விலை மேலும் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் வீடு மற்றும் கடைகளில் குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க கண்காணிப்புக் கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று கோவை மேற்கு மண்டல காவல்துறை துணைத் தலைவர் திரு பெரியய்யா கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற களவு போன பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனி ஒருவரால் கேமராக்களை பொருத்த முடியவில்லை என்றால் குடியிருப்பு பகுதிகளில் குழுவாகவும் வர்த்தகர்கள் இணைந்தும் பொருத்தவாம் என்று யோசனை தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளில் மோசடி செய்வோர் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தங்களது கைபேசியில் வைத்துள்ள வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை பாதுகாப்பதில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

பிரிட்டனில் இன்று பொதுத்தேர்தல் நடைபெறுகிறது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜரில் ரானுவ முகாம் மீது

இந்தியா ரஷ்யா கடற்படை இடையே பயிற்சி ஒத்திகை நேற்று கோவா அருகே தொடங்கியது அஸ்ஸாம் மாநிலத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது

மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் திரு

ராஜஸ்தான் மாநில அரசு விவசாயிகளுக்கு உதவுவதற்காக ஆயிரம் கோடி ரூபாயில் விவசாயிகள் நலநிதியம் ஒன்றை உருவாக்கியுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது

குவஹாத்தியில் இன்று நடைபெறும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அனி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது